இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார்

மத்திய அரசின் நான்கு ஆண்டு சாதனைகளை மக்களிடம் விளக்கும் வகையில் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை பிஜேபி தொடங்கியுள்ளது

வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார்

தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேரில் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது

நரேந்திர மோடி இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தா சென்றடைந்தார் இன்று அந்நாட்டின் அதிபர் ஜோகோ விடோடோ வை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார் கடல்சார் வணிகம் வர்த்தகம் முதவீடு ஆகியவை தொடர்பாகவும் இந்தோனேஷியாவின் தலைவர்களுடன் விவாதிக்கவுள்ளார் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய தொழில் வர்த்தக சபையும் இந்திய தொழில்கூட்டமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள கூட்டம் ஒன்றிலும் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தோனேஷிய அதிபரும் பங்கேற்கவுள்ளனர் இந்திய சமூகத்தினர் மத்தியிலும் பிரதமர் உரையாற்றவுள்ளார் தமது பயணம் குறித்து பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் இந்தோனேஷியாவுடன் நீண்டகாலமாக வரலாற்று ரீதியாக உறவுகளையும் நட்பையும் கொண்டுள்ள நாடு இந்தியா என்று குறிப்பிட்டுள்ளார் நாளை சிங்கப்பூர் செல்லும் வழியில் மலேசியா செல்லவுள்ள பிரதமர் மோடி புதிதாக பொறுப்பேற்றுள்ள அந்நாட்டின் பிரதமர் மகாதீர் முகமதை சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கவுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் ரம்ஜான் காலத்தின் போது தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள போதிலும் தீவிரவாத தூக்குதல் நடைபெற்றால் ரானுவத்தினர் உரிய வகையில் செயல்படுவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் ரம்ஜான் மாதத்தை ஒட்டி ரானுவம் தனது தேடுதல் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதே தவிர தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டால் ரானுவ வீரர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்கமாட்டார்கள் என்றார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நேற்று நாகாலாந்தில் இந்திய மியான்மர் எல்லைப்பகுதிக்குச் சென்று ரானுவ முகாம்களை பார்வையிட்டார் அவரை வரவேற்ற ராணுவ உயர் அதிகாரிகள் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கவும் தீவிரவாத தாக்குதலை முறியடிக்கவும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை விளக்கினர் எல்லையில் இரண்டு நாள் முகாமிட்டு எல்லையைப் பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரயில் பாதைகளை தரம் உயர்த்தும் பணி நடைபெற்று வருவதால் ரயில்கள் தாமதமாக வரும்போது பொதுமக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டுமென்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இப்பணிகள் நடைபெறுவதால் மக்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் ரயில்வே எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக ரயில் விபத்துக்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் இஸ்வாமிய சமூகத்தினருக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி தலைவருமான திரு ராம் விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் பாட்னாவில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் உறுதியான நடவடிக்கை எடுத்த அரசை இதற்கு முன்பு தாம் பார்த்ததில்லை என்று தெரிவித்தார் மத்திய அரசில் சிறுபான்மையினர் பாதுகாப்பற்ற சூழலை உணர்வதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்றும் அவர் கூறினார் மத்தியில் உள்ள பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் நான்காண்டு சாதனைகளை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் மக்களை சந்திக்கும் இயக்கத்தை பிஜேபி தொடங்கியுள்ளது தில்லியில் நேற்று இதனை தொடக்கி வைத்த கட்சி தலைவர் திரு அமீத் ஷா மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த அரசு எடுத்துவரும் நடவடிக்கைகளையும் கிராமந்தோறும் சென்று பிஜேபி தொண்டர்கள் விளக்குவார்கள் என்று கூறினார் உயர்ந்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையைக் குறைக்க மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று காங்கிரஸ் வினவியுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டோம் வடக்கன் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கேற்ப பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உள்நாட்டில் குறைக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார்

சுமித்ரா மகாஜன் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி ஒதுக்க மத்திய அரசு மறுத்துவிட்டதாகக் கூறி தங்களது எம் பி பதவிகளை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை மக்களவைத் தலைவரிடம் கடந்த மாதம் இவர்கள் வழங்கினர் ஆனால் அந்தக் கடிதம் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தூத்துக்குடி துப்பாக்கிச்சுடு சம்பந்தமாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேரில் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சுதந்திரமான விசாரணை நடத்த தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று தில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் மனுதாக்கல் செய்திருந்தார்

எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் தனித்தேர்வர்களுக்கும் தேர்வு தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தபோது அளித்திருந்த செல்போன் எண்ணுக்கு மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்படும்

கொள்ளைப்போன நகைகள் மீட்கப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் இன்று தங்களது நகைகளை வங்கி மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் வங்கிகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு வங்கிச் சேவைகள் எளிதாக்கப்பட்டுள்ளது

சுரேஷ்

பாலஸ்தீனர்கள் அதிகமாக வசிக்கும் காசா பகுதி மீது நேற்று தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது கனடாவில் இந்திய உணவகத்தின் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் பெண் ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது ஐ எஸ் ஐ உளவு அமைப்பின் தலைவர் ஆஸாத் துரானி பாகிஸ்தானிலிருந்து வெளியேற அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது

திருமணம் தொடர்பான பிரச்சினையில் வெளிநாட்டில் வசிக்கும் ஐந்து இந்தியர்களின் பாஸ்போர்ட்டை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சம் ரத்து செய்துள்ளது

க்நாடகாவில் அமைச்சர் பதவிகளை பகிர்ந்து கொள்வது தொடர்பான பிரச்னைக்கு ஒரிரு நாட்களில் தீர்வு காணப்படும் என்று அம்மாநில காங்கிரஸ் தலைவரும் துணை முதலமைச்சருமான திரு பரமேஸ்வரா கூறியிருக்கிறார்

ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து விஜயவாடா செல்லும் பினாகினி விரைவு ரயில் இன்றும் நாளையும் ஒரு மணி நேரம் தாமதமாக செல்லுமென்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சிக்கு பவானி ஆற்றினை நீராதாரமாகக் கொண்டு புதிய குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் நேற்று நடைபெற்றது